பொதுவிநியோக கடைகளில் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கலாம் என்று மத்திய உணவு அமைச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்திருக்கிறாா்

தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனைக்கான கட்டணத்தை அரசே நிர்ணயிக்கும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார்

உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர்நிலை குழுவுடன் ஆய்வு செய்ததாகவும் அந்த அலுவலகத்தின் மேலும் ஒரு டுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பிரதமர் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களை பாராட்டி செய்தி வெளியிட்டிருந்தார் கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலியிலிருந்து தனது மகளை மீட்டதற்கு நன்றி தெரிவித்த ஒரு பெற்றோரின் செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதம் நமது குடிமக்களை பாதுகாக்க அனைத்து விதமான உதவிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளார் குழுவாக செயல்படும்போதுதான் இந்த முயற்சி வெற்றிபெறும் என்றும் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாராட்டத்தக்கவர்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இவர்கள் அண்மையில் இத்தாலி சென்று வந்தவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து பயனிகள் இந்தியாவிற்குள் நுழைய அரசு தடை விதித்துள்ளது

பொதுவிநியோக கடைகளில் பொதுமக்களுக்கு ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்க முன்வரும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவும் என்று மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்திருக்கிறார்

இதற்கு தேவையான அளவிற்கு உணவு தானியங்கள் கிடங்குகளில் இருப்பு இருப்பதாகவும் இதனை மாநில அரசுகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்களின் நடமாட்டத்திற்கு பல மாநில அரசுகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவா் கூறினாா்

இதுகுறித்து அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் அந்த அமைச்சகத்தின் சாா்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேர்வுகள் முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது மாணவர்களின் உடல்நலம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் திரு அமித் காரே தெரிவித்தார்

கொரோனா வைரஸ் தொற்று குறித்த பரிசோதனை தனியா் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளும்போது அதற்கான கட்டணத்தை அரசு நிர்ணயிக்கும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

இதுதொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிா்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் மற்றும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அப்போது முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க முன்னெச்சிக்கையாக நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

குருவாயூர் புனலூர் பயணியர் ரயில் கொல்லம் புனலூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது

கொரோனா வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு ரயில் பெட்டிகள் அனைத்தும் தண்ணீரில் கத்தம் செய்த பின்னா் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூடுதல் பொதுமேலாளா் திரு பி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் உழவா் சந்தைகள் மூடப்பட மாட்டாது என்று மாவட்ட ஆட்சியா் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

சென்னை பெருநகர பேருந்து நிலையம் மற்றும் கோயம்பேடு காய் கனி அங்காடிகளை மூடுவதற்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் திரு கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார்

கொரோனா வைரஸ் முன்னெச்சிக்கையாக துத்துக்குடி நகரில் ஜவுளி கடைகளை இன்றுமுதல் அடைத்து வைத்திருக்க ஜவுளி கடை உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ள சுங்கசாவடி வழியாக தமிழகத்திற்குள் வரும் பயணிகளுக்கு அந்த இடத்திலேயே தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல்நிலை பரிசோதிக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிகுமார் அறிவித்துள்ளார் கன்னியாகுமி மாவட்டத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் அனைத்து ரயில் பெட்டிகளும் கிருமி நாசினி மூலம் கத்தப்படுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக சா்பில் திரு மு தம்பிதுரை திரு கே பி முனுசாமி ஆகியோரும் திமுக சா்பில் திரு திருச்சி சிவா திரு என் ஆர் இளங்கோ திரு பி செல்வராஜ் ஆகியோரும் அஇஅதிமுக ஆதரவுடன் தமிழ்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஜி கே வாசனும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை செயலரும் தேர்தல் அதிகாரியுமான திரு கே ஸ்ரீநிவாசன் தெரிவித்துள்ளா் இருவரி செய்திகள் சீனாவிலிருந்து அமெரிக்க பத்திரிக்கையாளா்கள் மூன்று பேர் வெளியேற்றப்பட்டதற்கு அதிபா் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் பாலி தீவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது அது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஆறாக பதிவானது

இலங்கையில் மேற்கு கடலோரப் பகுதிகளில் ஊரடங்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களவையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் வலியுறுத்தினர்